ஜெயக்குமார் சரக்கு சேவை வரி கூட்டத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்

தமிழகத்திலுள்ள அனைத்து அரசுப்பள்ளிகளிலும் விளையாட்டு மைதானம் அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

உலக கோப்பை ஹாக்கி போட்டிகளின் முதல் ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது

உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூரில் இன்று விவசாயிகள் நலன் குறித்த பேரணியில் உரையாற்றிய அவர் விவசாயிகளுக்கு தேவையான யூரியா தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மக்களவையில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பின் பிரதமர் முதல்முறையாக உரையாற்றும் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது

ராஜ்நாத்சிங் மாணவர் காவலர் படைத்திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்று தொடங்கி வைக்கிறார்

குற்றங்களை தடுப்பதுடன் பண்பாடு மற்றும் நீதிபோதனைகள் குறித்து மாணாக்கருக்கு இதன்மூலம் பயிற்சி அளிக்கப்படும்

முன்னதாக மத்திய நிதியமைச்சர் திரு

பன்வாரிலால் புரோஹித் இன்று சிறப்புரை ஆற்றுகிறார்

முன்னதாக திருச்சியில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஆளுநர் சிறுநீரக நலன் காப்போம் என்ற நூலை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

கலந்தாய்வு தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வரும் புதன்கிழமை தொடங்குகிறது

பிரபாகரன் தெரிவித்துள்ளார்

நாட்டுக் காய்கறி கீரை சிறுதானியம் மரச்செக்கு எண்ணெய் உள்ளிட்டவற்றின் விற்பனை மற்றும் கண்காட்சியும் நடைபெறுகிறது

வில்வித்தை பெர்லினில் நடைபெறும் உலக கோப்பை மகளிர் வில்வித்தை இறுதிப் போட்டியில் இன்று இந்தியா பிரான்சை எதிர்கொள்கிறது இந்திய அணியில் திரிஷாடெப் ஜோதிசுரேகா வென்னம் மஸ்கான்கிரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்